தேர்தலுக்கானவேட்புமனுத் தாக்கல் நாளையுடன் நிறைவடைகிறது

குறித்துவாக்காளர்களுக்குபோதியவிளக்கம் அளிக்குமாறுஉச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்குஉத்தரவிட்டுள்ளது

செய்வதற்குஐந்துஉறுப்பினர்களைக் கொண்டகுழுவைரிசர்வ் வங்கிஅமைத்துள்ளது

குறைந்தபட்சம் தென்காசியில் ஒருவர் மட்டுமே இன்றுமனுத் தாக்கல் செய்துள்ளார் பிஜேபிமாநிலத் தலைவர் திருமதிதமிழிசைசௌந்திரராஜனும் திமுகமாநிலங்களவைஉறுப்பினர் திருமதிகனிமொழியும் தூத்துக்குடியில் மனுத் தாக்கல் செய்தனர் செய்தியாளர்களிடம் பேசியதிருமதிதமிழிசைசௌந்திரராஜன் பின்னர் தேசிய ஜனநாயககூட்டணிஅரசுகடந்தஐந்தாண்டுகளாகசெயல்படுத்திவரும் நலத்திட்டங்கள் மீண்டும் தொடரும் என்றும் மக்களுக்குபல்வேறுநலத்திட்டங்களைகொண்டுவருவதற்காகவேதாம் தேர்தலில் போட்டியிடுவதாகவும் கூறினார் தூத்துக்குடியில் பன்னாட்டுவிமானநிலையம் அமைக்கப்படும் என்றும் புதியதொழில் என்றும் முதலீடுகள் வரவேற்கப்படும் குடிநீர் உள்ளிட்டஅடிப்படைவசதிகள் உறுதிசெய்யப்படும் என்றும் திமுகவேட்பாளர் திருமதிகனிமொழிதெரிவித்தார் தேளிமக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருாவிகே எஸ் இளங்கோவன் இன்றுமனுத் தாக்கல் செய்தார் கன்னியாகுமரிதொகுதியில் காங்கிரஸ் சட்ட் பேரவைஉறுப்பினர் திருஹெச் வசந்தகுமார் மக்களவைத் தேர்தலுக்குவேட்புமனுத் தாக்கல் செய்தார் அப்போதுபேசியஅவர் தமதுதொகுதியில் புதியவேலைவாய்ப்புகளைஉருவாக்குவதாகவும் ஒருங்கிணைந்தமீன்பிடிதுறைமுகத்தைகொண்டுவருவதாகவும் உறுதியளித்தார் நீலகிரிதொகுதியில் முன்னாள் மத்தியஅமைச்சர் திரு ஆ ராசாமனுத்தாக்கல் செய்தார் சிதம்பரம் நாடாளுமன்றத் தொகுதியில் திமுககூட்டணியில் உள்ளவிடுதலைச் சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருதொல் திருமாவளவன் இன்றுமனுத்தாக்கல் செய்தார் அப்போதுபேசியஅவர் சிதம்பரம் தொகுதியில் நீண்டகாலமாகசெயல்படுத்தப்படாமல் உள்ளஜெயங்கொண்டம் பழுப்பு நிலக்கரிதிட்டத்தைசெயல்படுத்தநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றார் தென்காசிதொகுதியில் அதிமுககூட்டணியில் உள்ள புதியதமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமிமனுத்தாக்கல் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் கென்கமிழகமக்களின் வாழ்வாதாரத்தைமேம்படுத்துவதற்குநாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கப் போவதாககூறினார் கோவையில் பிஜேபிவேட்பாளர் திருசிபிராதாகிருஷ்ணன் மனுத் தாக்கல் செய்தார்

தென்சென்னநாடாளுமன்றத் தொகுதியில் திமுகவேட்பாளர் திருமதிதமிழச்சிதங்கபாண்டியன் வேட்புமனுத் தாக்கல் செய்தார் கிருஷ்ணகிரிதொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்ததலைவர் டாக்டர் செல்லகுமார் மனுத் தாக்கல் செய்தார்

திண்டுக்கல்லில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்தமாணவ மாணவியர் பேரணியும் தெருக்கூத்துநிகழ்ச்சிகளும் நடைபெற்றன தஞ்சாவூரில் மல்லிப்பட்டினம் மீன்பிடிதுறைமுகத்தில் மீனவர்கள் பங்கேற்றவிழிப்புணர்வு படகுபோட்டிநடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மகளிர் சுயஉதவிக் குழுவினர் தேர்தல் விழிப்புணர்வைவலியுறுத்தும் சின்னங்களை தங்களதுகைகளில் மருதாணியிட்டுக் கொண்டனர் திருவள்ளூரில் வங்கியாளர்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்குதேர்தலில் வாக்களிப்போம் என்றஉறுதிமொழிசெய்துவைக்கப்பட்டது மாநிலத்தில் கேர்கல் நடத்தைநெறிமுறைகள் கடுமையாகபின்பற்றப்பட்டுவருவதாகதமிழகதலைமைத் தேர்தல் அதிகாரி திருசத்யபிரதாசாஹூ கூறியிருக்கிறார்

காஞ்சிபுரத்தில் இன்றுதமதுகட்சிவேட்பாளர்களைஆதரித்துபிரச்சாரம் மேற்கொண்டஅவர் ஆளும் அஇஅதிமுகஅரசுபிஜேபி யின் மாநிலத்தில் அட்சியைதக்கவைத்துக் கொள்வதில் காட்டும் அக்கறையை மக்கள் பிரச்சளையைபோக்குவதில் கொஞ்சமும் காட்டவில்லைஎன்றுசுட்டிக்காட்டினார்

சந்தேகங்களுக்குவிடையளிப்பதற்குகூடுதல் வாக்காளர்களின் விவிபேட் சாதனங்களைபயன்படுத்த முடியுமாஎன்பதுகுறித்தும் தெளிவுப்படுத்தவேண்டும் என்றுடச்சநீதிமன்றஅமர்வு கேட்டுக் கொண்டுள்ளது

மூன்றுமாதத்திற்குள் அறிக்கைதாக்கல் செய்யும் என்றார்